பிரதமர் திரு

டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசியுள்ளார் தமிழகத்தில் மாணவர்களுக்கான கல்வித் தொலைகாட்சி ஒளிபரப்பு இன்று தொடக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் பல்வேறு பிரச்சனைகளை மீறி எல்லாத் துறைகளிலும் முன்னேறி வருவதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி சட்டமன்ற உரையில் கூறியுள்ளார் நிதியாண்டிற்கான புதுவை அரசின் நடப்பு பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி நாளை மறுநாள் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் பிரதமர் திரு

டொனால்டு டிரம்ப் பை சந்தித்து பேசினார் இந்தியாவும் அமெரிக்காவும் தொடர்ந்து எல்லா துறைகளிலும் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று அவர் தெரிவித்தார் இருதரப்பு பிரச்சனையான காஷ்மீர் விவகாரத்தில் வேறு எந்த நாட்டிற்கும் தொந்தாவு கொடுக்க தாம் விரும்பவில்லை என்று அவர் கூறினார் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரச்சனைகளை பேசித் தீர்த்துக் கொள்ளும் என தாம் நம்புவதாக திரு டொனால்டு டிரம்ப் கூறினார்

நரேந்திர மோடி கலந்து கொண்டார் இயற்கைச் செல்வங்கள் மற்றும் நீர் வளத்தை பாதுகாக்கவும் சூரியசக்தி பயன்பாட்டை அதிகரிக்கவும் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தத் தக்க பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய்யவும் இந்தியா மேற்கொண்டு வரும் பெருமளவிலான முயற்சிகளை அவர் இந்த அமர்வில் எடுத்துக் கூறினார் முன்னதாக செனகல் நாட்டின் அதிபர் திரு

நரேந்திர மோடி சந்தித்து பேசினார் இன்று ஜெர்மனி அதிபர் திருமதி ஏஞ்சலா மெர்கலை சந்திப்பதுடன் டிஜிட்டல் தொழில்நுட்பம் தொடர்பான மற்றொரு அமர்விலும் அவர் பங்கேற்கிறார்

வரித்துறையில் நேர்மையாக வரி செலுத்துவோருக்கு வேண்டுமென்றே தொந்தரவு கொடுக்கும் கறுப்பு ஆடுகள் சகித்துக் கொள்ளப்பட மாட்டாது என்று சுதந்திர தின உரையில் பிரதமர் திரு

தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் மோட்டார் வாகன உற்பத்தியாளர்கள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட வாகனங்களிலும் சிஎன்ஜி எரிபொருளை பயன்படுத்துவதற்கான வசதிகளை பொருத்தவதன் மூலம் விற்பனையை பெருக்கிக் கொள்ளலாம் என்று அவர் தின்று புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் கூறினார்

முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங்கிற்கு வழங்கப்பட்டு வந்த எஸ்பிஜி சிறப்புக் குழுப் பாதுகாப்பு பல்வேறு பாதுகாப்பு அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்ட மறு ஆய்வுகளை தொடர்ந்து விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது ஆயினும் இசட் பிளஸ் பிரிவுப் பாதுகாப்பு அவருக்கு தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு

ஏற்கனவே வழங்கப்பட்ட நீதிமன்ற காவல் முடிவடைந்ததை தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் இன்று புதுடெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்ப்படுத்தி இவ்வாறு காவல் நீட்டிப்பு பெற்றனர்

சிதம்பரத்தை கைது செய்யக் கூடாது என்று உச்சநீதிமன்றம் இன்று தடை நீட்டிப்பு வழங்கியுள்ளது மாணவர்களின் அறிவுத் திறனை மேம்படுத்தும் வகையில் தமிழக அரசின் கல்வி தொலைக்காட்சி ஒளிபரப்பு இன்று தொடங்கப்பட்டது சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி இந்த அலைவரிசையின் அதிகாரப்பூர்வ ஒளிபரப்பை தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு தனபால் மாநில அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இதற்கிடையே தமிழில் கல்வி தொலைகாட்சி தொடக்கியதற்காக தமிழக அரசின் பள்ளிக் கல்வித் துறைக்கு யுனிக் உலக சாதனை அமைப்பு விருது வழங்கியுள்ளது தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் மாநிலத்தின் முதலாவது மின்சாரப் பேருந்தை கொடி அசைத்து தொடக்கி வைத்தார்

இப்பேருந்தின் இயக்கத்தை அதிகாரிகள் தொலை நிலையில் இருந்தே கண்காணிக்க முடியும்

நிர்வாக தடைகள் மற்றும் குறைந்த நிதி ஆதாரங்களையும் மீறி புதுச்சேரி யூனியன் பிரதேசம் அனைத்து துறைகளிலும் நல்ல முறையில் முன்னேறி வருவதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் இன்று புதுச்சேரி சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரை தொடக்கி வைத்து அவையில் உரையாற்றிய அவர் திறம்பட்ட நிதி நிர்வாகம் காரணமாக புதுச்சேரியின் நிதிக் குறியீடுகள் அனைத்தும் உரிய அளவிற்குள் இருப்பதாகவும் மக்களுக்கான கொள்கைகள் மற்றும் திட்டங்களை மாநில அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்றும் கூறினார்

திறந்தவெளி கழிப்பிடங்களே இல்லாத மாநிலமாக புதுச்சேரி அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு தாம் பெருமைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

சபாநாயகர் மீதும் நம்பிக்கையில்லை அரசு மீதும் நம்பிக்கையில்லை என்றும் சட்டமன்ற அதிமுக குழு தலைவர் திரு அன்பழகன் குற்றம் சாட்டினர்

இதை தொடர்ந்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் ஆளுநர் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர் ஆளுநர் உரை நிறைவு பெற்றதும் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது எதிர்கட்சியினர் பேச முயற்சி செய்தனர்

புதுவையில் நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு

இன்று சட்டமன்ற அலுவல்கள் முடிந்தவுடன் அவையின் அலுவல் ஆலோசனைக் குழு பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து தலைமையில் கூடி இதற்கான முடிவை மேற்கொண்டது

தேவைப்பட்டால் அவையின் அலுவல்களை மாலை நேரத்திலும் நடத்த அலுவல் ஆலோசனைக் குழுவின் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது பாரத ரத்னா அன்னை தெரெசாவின் பிறந்த நாளான இன்று புதுவையில் அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மாநில அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கிருஸ்துவ சகோதரிகள் மற்றும் பாதிரிமார்களும் அன்னை தெரெசா சிலைக்கு மாலை அணிவித்தனர் புதுவையில் குடிசை மாற்று வாரிய கட்டுமானப் பணிகளுக்கு மாட்டு வண்டிகள் மூலம் மணல் கொள்முதல் செய்யக் கோரி சிஐடியு சார்புடைய மணல் மாட்டு வண்டித் தொழிலாளர்கள் இன்று குடிசை மாற்று வாரிய அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் சட்டமன்றக் கூட்டத்தொடர் முடிந்தவுடன் ஈடுபட்டனர் இப்பிரச்சனைக்கு முடிவு காணப்படும் என பேச்சுவார்த்தையில் அதிகாரிகள் உறுதி அளித்தனர் புதுவையில் கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளியை சேர்ந்த போலீஸ் காவலர் ஒருவர் நேற்று இரவு வீட்டின் மொட்டை மாடியில் மரக்கிளையில் தூக்குப் போட்டு தற்கொலை செய்து கொண்டது குறித்து கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் குடிப் பழக்கமே தற்கொலை முடிவுக்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு

தமிழகத்தில் மாணவர்களுக்கான கல்வித் தொலைகாட்சி ஒளிபரப்பு இன்று தொடக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் பல்வேறு பிரச்சனைகளை மீறி எல்லாத் துறைகளிலும் முன்னேறி வருவதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி சட்டமன்ற உரையில் கூறியுள்ளார் நிதியாண்டிற்கான புதுவை அரசின் பட்ஜெட்டை நடப்பு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி நாளை மறுநாள் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்கிறார்